தொகுதிகளில் வேட்புமனுதாக்கல் இன்றுநிறைவடைகிறது காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திவயநாடுதொகுதியில் இன்றுவேட்புமனுதாக்கல் செய்தார்

வட்டிக்கானகடன் விகிதத்தைரிசா்வ் வங்கிகுறைத்துள்ளது

வங்கிக் கடன்கள் உரியநேரத்தில் திருப்பிச் செலுத்தப்படுவதைஉறுதிசெய்வதற்காக புதிய நெறிமுறைகள் வகுக்கப்படஉள்ளதாகநித்திஆயோக் கூறியுள்ளது

நடைபெறவுள்ளது

மனுக்களைவிலக்கிக் கொள்ளளட்டாம் தேதிகடைசிநாளாகும்

காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திகேரளமாநிலம் வயநாடுமக்களவைதொகுதியில் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்தார் கல்பேட்டாமாவட்டஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிதிருஅஜய்குமாரிடம் அவர் மனுவினைதாக்கல் செய்தார் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதிபிரியங்காகாந்தி அக்கட்சியின் மூத்ததலைவர்களானதிருகேசிவேணுகோபால் திருமுகுல் வாஸ்னிக் ஆகியோர் உடனிருந்தனர்

வருமானவரித்துறைஅதிகாரிகளுடன் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்காகமேற்கொள்ளபட்டுவரும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்துகேட்டறிந்தனர் இதனைதொடர்ந்துமாநிலஅரசின் தலைமைசெயலர் மற்றும் காவல்துறைதலைவர் உள்ளிட்ட உயர் அதிகரிகளுடன் அவர்கள் ஆலோசனைநடத்தினர் தேர்தலுக்கானபாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்துஅவர்கள் இந்தஆலோசனையின் போதுவிவாதித்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் வெளியிடுவதற்குஎதிர்ப்பு தெரிவித்துதாக்கல் தேர்தல் பத்திரம் செய்யப்பட்டமனுமீதானவிசாரணைஉச்சநீதிமன்றத்தில் நாளைநடைபெறஉள்ளது தொடர்பாகமத்திய அரசுகடந்த ஐனவரிமாதம் வெளியிட்டஅறிவிப்பைஎதிர்த்துதாக்கல் இது செய்யப்பட்டுள்ளமனுவினைவிசாரணைசெய்ததலைமைநீதிபதிதிரு கோகோய் ரஞ்சன் தலைமையிலானடிவிசன் பெஞ்ச் இன்று இதனைதெரிவித்தது மத்தியஅரசின் இந்தமுடிவுக்குதடைவிதிக்கப்படவில்லைஎன்றால் ரீதியானபெறப்படும் நன்கொடைகள் பெருமளவு அதிகரிக்கும் என்றுதனியார் தொண்டுநிறுவனம் ஒன்றுதாக்கல் செய்தஅந்தமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையிலதேர்தல் தேதியைஒத்திவைக்ககோரிதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளஉச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது தொடர்பாககிறிஸ்துவஅமைப்பு இது ஒன்றுதாக்கல் செய்தமனுவினைவிசாரணைசெய்தநீதிபதிதிருபாப்கேதலைமையிலானஅமா்வு இன்று இதற்கானஉத்தரவினைபிறப்பித்தது எவ்வாறுவழிபடவேண்டும் எவ்வாறுவாக்களிக்கவேண்டும் என்றும் உத்தரவு எதும் பிறப்பிக்க இயலாதுஎன்றுநீதிபதிகள் தெரிவித்தனர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகமத்தியமாநிலஅரசுகள் எண்ணற்றதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாகமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா் இன்றுதிருநெல்வேலியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசிய அவர் கல்வித்துறைக்குதமதுஅரகஉயர் முன்னுரிமைஅளித்ததாகத் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் திமுககூட்டணிவெற்றிபெற்றால் மாணவர்களின் கல்விக் கடன்கள் ரத்துசெய்யப்படும் என்றுஅக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் பொள்ளாச்சித் தொகுதிக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் ஐந்துவட்சம் பெண் மக்கள் நலப் பணியாளா்கள் பணியம்த்தப்படுவாா்கள் என்றும் அவா் கூறினார் நிலமற்றவிவசாயிகளின் நலன்களைபாதுகாக்கும் வகையில் வரைஅவர்கள் ஐந்துசவரன் பெற்றநகைக்கடன் ரத்துசெய்யவும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தாா்

இன்றுமும்பையில் நடைபெற்றஅந்த வங்கியின் நிதிக் கொள்கைக்கானஆய்வுக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தவட்டிக் குறைப்பின் பலன்களை வங்கிகள் நுகர்வோர்களுக்குஅளிக்கவேண்டுமென்றும் ரிசா்வ் வங்கிகூறியுள்ளது

நிகழ்ச்சிஒன்றில் மும்பையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவினைஅடுத்து இந்தநெறிமுறைகள் வகுக்கப்படஉள்ளதாகதெரிவித்தார் நீண்டகாலவளர்சசிக்கு வங்கிகடன்கள் உரியநேரத்தில் திருப்பிசெலுத்தப்படுவதுஉறுதிசெய்யப்படவேண்டுமென்றும் திருஅமிதாப் கந்த் தெரிவித்தாா் வாடிக்கையாளர்களுக்குவழங்கும் திட்டங்கள் தொடர்பான அறிக்கையைதொலைபேசிநிறுவனங்கள் சமர்பிக்கவேணடும் என்றுதொலைதொடர்பு தொகுப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது திட்டத்திற்காளகட்டணம் சலுகைகள் உள்ளிட்டஅனைத்துஅம்சங்களும் இந்தஅறிக்கையில் இடம் பெறவேண்டும் என்றுஅந்தஉத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாதஅமைப்புகளுக்குஎதிராகஉறுதியானநடவடிக்கையைஎடுக்காததன் காரணமாகஅந்நாட்டிற்குதடைவிதித்துள்வதேசநிதிசாா் பணிக்குழுநடவடிக்கைஎடுக்கஉள்ளது

தொழிலாளர் கட்சிசார்பில் கொண்டுவரப்பட்ட இந்ததீர்மானம் பெரும்பான்மையுடன் நிருபிக்கப்பட்டதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இந்தியாமலேசியாஅணிகளுக்கு இடையிலானமுதலாவதுமகளிர் ஹாக்கிபோட்டி இன்றுகோலாவம்பூரில் நடைபெறஉள்ளது

ஐந்தபோட்டிகளைகொண்டதொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன